உற்பத்தியாளர்களின் நிலையை கருத்தில் கொண்டுதான் கொள்முகல் விலை பால் உயர்த்தப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் களைவதற்கு பிளாஸ்டிக் பயன்பாட்டனை முழுமையாக உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மாநில அமைச்சர் திரு கே சி கருப்பணன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பரவலாக அடுத்த இருதினங்களுக்கு மழை நீடிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது செக் குடியரசில் நடைபெற்ற சர்வதேச தடகளப் போட்டியில் ஹிமாதாஸ் மற்றும் முகமது அனாஸ் தங்கப்பதக்கம் வென்றனர் ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் சைக்கிள் சாம்பியன்

இன்று சேலம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

இதைபெல்லாம் கருத்தில் கொண்டுதான் அரசு இந்த விலை நிர்ணயம் செய்திருக்கிறது விலைவாசி உயர்வு உள்ளிட்டவற்றை கருத்தில் கொண்டு பால் விலை உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார்

பிற மாநிலங்களை ஒப்பிடுகையில் தமிழகத்தில் பால் விலை உயர்வு குறைவாகத்தான் உள்ளது என்று கைத்தறித்துறை அமைச்சர் திரு ஓ எஸ் மணியன் கூறியுள்ளார் இன்று நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

இந்த விலை உயர்வு கூட காலத்தாமதமாகத்தான் விவசாயிகளுக்கு பால் உற்பத்தியாளர்களுக்கு நாம் கொடுக்கிறோம் அதே நோத்தில் இந்த பால் வழங்குகின்ற நிறவனமும் நஷ்டத்தில் போய் விடாமல் அதையும் காப்டாற்ற வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம்

பால் விலையேற்றத்தை தவிர்க்க இயலவில்லை என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார் கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பால் உற்பத்தியாளர்களின் கோரிக்கையை ஏற்றுத்தான் கொள்முதல் விலை உயர்த்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் இதற்கான அறிவிப்பு சுட்டப்பேரவை கூட்டத் தொடரிலேயே வெளியிடப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார் ஆட்சிக் காலத்திலும் இதுபோன்ற நடைமுறை பின்பற்றப்பட்டதாகவும் அமைச்சர் திமுக தெரிவித்தார் கஷ்மீர் பிரச்சினையில் நாட்டின் ஒருமைப்பாட்டிற்கு எதிராக திமுகவினர் கருத்து தெரிவித்து வருவதாக திரு ஜெயக்குமார் குற்றம் சாட்டினார் பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்பாட்டினை தவிர்க்க கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு கே சி கருப்பணன் கூறியுள்ளார் ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடியில் இன்று செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் நொய்யலாற்றில் சாயக்கழிவுகள் கலக்கப்படுவதாக கூறப்படும் குற்றச்சாட்டினையும் திட்டவட்டமாக அவர் மறுத்தார்

இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர் ஏற்றுமதி உள்ளிட்ட அனைத்துத் துறைகளுக்கும் ஊக்குவிப்பு சலுகைகள் மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் தமிழகத்தில் பரவலாக அடுத்த இருதினங்களுக்கு மழை நீடிக்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் திரு புவியரசன் கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் எச்சரித்தார்

திருவள்ளுர் காஞ்சிபரம் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபரி கடலூர் விழுட்புரம் புதுவை நாகை காரைக்கால் அரியலூர்

ஒசூர் மற்றும் கிருஷ்ணகிரி பகுதிகளில் பெய்த மழை காரணமாக பெங்களுரு செல்லும் தேசிய நெடுஞ்சாலை தண்ணீரால் சூழப்பட்டு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது வேலூர் மாவட்டத்தில் கடந்த இரண்டு நாட்களாக பெய்து வரும் பலத்த மழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

ஆலங்காயம் ஆம்பூர் வாணிபம்பாடி திருப்பத்தார் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பலத்த மழை காணப்படுகிறது இதனால் தாழ்வாள பகுதிகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஒடுகிறது

இந்நிலையில் ஷடந்த இரண்டு நாட்களாக பெய்த மழை காரணமாக அந்த நீர்வீழ்ச்சியில் தற்போது தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது இதனால் கற்றவாட் பயனிகளும் பொதமக்களும் மகிழ்ச்சி அடைந்தள்ளனர் வேலாரில் இருந்து மோகன் மாவட்டச் செய்திகள் தேனி மாவட்டத்தில் நீர் மேலாண்மை இயக்கத்திள் கீழ் மழை நீர் சேகரிப்புப் பணிகளை துணை முதலமைச்சர் திரு ஓ பன்ளீர் செல்வம் இன்று தொடங்கி வைத்தார் நாமக்கல் மாவட்டம் கூட்டம்பள்ளியில் அம்மா கூட்டுறவு சிறப்பு அங்காடியை மாநில அமைச்சர் திரு தங்கமணி இன்று திறந்து வைத்தார் ஆழியாறு அணையிலிருந்து பழைய ஆயக்கட்டுப் பாகனத்திற்கு இன்று முதல் தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது இதற்கான நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் துணைத் தலைவர் திரு பொள்ளாச்சி ஜெயராமன் உட்பட பவர் பங்கேற்றனர்

காஞ்சிபுரம் மாவட்டத்தை பிரித்து புதிதாக செங்கல்பட்டு மாவட்டத்தை உருவாக்குவது தொடர்பாக கருத்துக் கேட்பு கூட்டம் செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் உள்ள கலையரங்கத்தில் நாளை மறுநாள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் செக் குடியரசில் நடைபெற்ற சர்வதேச தடகள போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது

ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது ஒலிம்பிக் தகுதி ஆஸ்தி ஆயத்தப்போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது டோக்கியோவில் நடைபெற்ற இப்போட்டியில் இருஅணிகளும் தவா இரண்டு கோல் போட்டன

இறுதியாட்டத்தில் இந்தியாவின் விஷ்ணு வர்தன் ஸ்ரீராம் பாவாஜி இணை இன்று பங்கேற்கிறது